உரையாற்றுகிறார்

சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார்

நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் கூறியுள்ளார்

பருவநிலை மாற்றம் தொடர்பான பாரீஸ் ஒப்பந்தத்தின் ஐந்தாவது ஆண்டு தினத்தைபொட்டி இந்த மாநாடு நடைபெறவுள்ளது

இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய கற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் இன்று நடைபெறவுள்ள சர்வதேச பருவநிலை மாற்றம் தொடர்பான கூட்டத்திற்கு இங்கிலாந்து ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவித்தார்

விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டே வேளாண் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்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 வேளாண் துறையில் கூடுதல் முதலீடுகளை ஈர்க்க இந்த சுட்டங்கள் வகை செய்வதாகவும் இதன் மூலம் விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் அவர் கூறினார்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 நமது தொழில் முனைவோர்கள் சர்வதேச அளவில் போட்டியிடும் திறன் கொண்டவர்கள் என்றம் அவர் கூறினா்

அந்நிய முதவீடுகள் இதுவரை இல்லாத அளவுக்கு ஈர்க்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் கடந்த காலத்தில் பின்பற்றப்பட்ட சில கொள்கைகள் பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கு தடையாக இருந்ததை கருத்தில் கொண்டு அதற்கு தீர்வு கானும் பொருட்டு சுயசா்பு இந்தியா இயக்கம் அறிவிக்கப்பட்டதாகவும் பிரதமர் கூறினார் நாட்டில் வேளாண்துறை மற்றும் விவசாயிகளின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை உறுதிசெய்யும் வகையில் அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் கூறியுள்ளார் இதன்மூலம் மத்திய அரசு கொண்டுவந்துள்ள சீர்திருத்த பயன்கள் விவசாயிகளுக்கு கிடைத்து வருவதாக தெரிவித்தார் நவீள தொழில்நுட்பம் மூலம் தகவல்கள் அளிக்கப்படுவதன் வாயிலாக தகவல் தொழில்நுட்பத்துறை பெறக்கூடிய பயன்களையும் விவசாயிகள் பெற்று வருவதாக கூறினார் சுபசுர்பு இந்தியா இயக்கத்தின்கீழ் வேளாண் தொடர்புடைய கட்டமைப்புக்கு ஒரு லட்சும் கோடி ரூபாய் செலவிடப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் உணவு பதப்படுத்துதல் துறை வளர்ச்சிக்காக பத்தாயிரம் கோடி செய்ய ரூபாய் முதலீடு அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் குறிப்பிட்டார் புதிய வேளாண் சட்டங்களின் பயன்கள் குறித்து எடுத்துரைக்கவேண்டும் என்று இந்திய தொழில் கூட்டமைப்பு சும்மேளன உறுப்பினர்களை மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ்கோயல் வலியுறுத்தியுள்ளார் புத்தில்லியில் நடைபெற்ற ஃபிக்கி அமைப்பிள் ஆண்டு கூட்டத்தில் பேசிய அவர் பழைய நடைமுறைகளில் மாற்றம் இல்லாமல் கொண்டுவரப்பட்டுள்ள புதிய வேளாண் சுட்டங்கள் விவசாயிகளின் வர்த்தகத்திற்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று கூறினார் மேலும் ஊரக பகுதிகளில் அதிக முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு விவசாயிகளின் வருவாய் பெருகும் என்றும் அமைச்சர் திரு பியூஷ்கோயல் குறிப்பிட்டார் உலகளாவிய சுகாதார காப்பீட்டு தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது இதனைபொட்டி காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் உரையாற்றினார் உலக அளவில் மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார்

இந்நிகழ்ச்சியில் தேசிய குடும்ப சுகாதார ஆய்வறிக்கையையும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் வெளியிட்டார் முதற்கட்டமாக பதினேழு மாநிலங்கள் மற்றும் ஐந்து யூனியன் பிரதேசங்களின் மக்கள்தொகை சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து குறித்த தகவல்களின் அடிப்படையில் இந்த ஆய்வறிக்கை தொகுக்கப்பட்டுள்ளது தரமான மருத்துவக்கல்வியை உறுதிசெய்வதை மத்திய அரசு முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது என்று சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் மருத்துவக்கல்லூரி ஒன்றின் பட்டமளிப்பு நிகழ்ச்சியில் காணொலி காட்சி வாயிலாக பேசிய அவர் எதிர்கால தலைமுறையினருக்கான தரமான சுகாதார சேவை தரமான மருத்துவர்களை சார்ந்ததாக உள்ளது என்று குறிப்பிட்டார்

தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் இன்று நடைபெற்றது மாநிலம் முழுவதும் வாக்குச்சாவடிகளில் நடைபெற்ற முகாம்களில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் மற்றும் முகவரி மாற்றம் உள்ளிட்ட திருத்தங்களை மேற்கொள்வதற்காக வாக்காளர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டன சிறப்புமுகாம் நாளையும் நடைபெறவுள்ளது நாடு முழுவதும் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு தீர்வு காணும் வகையில் மக்கள் நீதிமன்றங்கள் இன்று நடத்தப்பட்டன

ஜம்முகஷ்மீரில் கார்கில் மாவட்டம் மற்றும் லே பகுதியில் பரவலாக பனிப்பொழிவுடன் மழை பெய்தது

இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் போக்குவரத்திற்காக சபஹர் துறைமுகத்தை உஸ்பெகிஸ்தான் பயன்படுத்த முன்வந்துள்ளதை இந்தியா வரவேற்பதாக கூறியுள்ளது இப்பகுதியில் வர்த்தகர்களுக்கு பொருளாதார வாய்ப்புகள் ஏற்படும் என்று தெரிவித்துள்ளது மேலும் மற்ற மத்திய ஆசிய நாடுகளும் சபஹர் துறைமுகத்தை பயன்படுத்த ஆர்வம் காட்டி வருவதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது

ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் ஒடிஸா அணி இன்று கோவா அணியை எதி்கொள்கிறது